நாட்டின் பொருளாதாரத்தில் இந்த சேவை பெரிய மாற்றத்தை கொண்டுவரும் என்று பிரதமர் கூறியுள்ளார் வேளாண் மற்றும் கல்வித்துறை வளர்ச்சிக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

வரை திருத்தங்களுக்காக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியாவுக்கு இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் கிடைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்திய அஞ்சலக வங்கி சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாட்டின் வங்கி துறையில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் இது என்று கூறினார் இத்தகைய அஞ்சலக வங்கி சேவைகள் நாட்டில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வீடுகளுக்கே சென்று வங்கி சேவைகளை அளிக்க அஞ்சலக வங்கிகள் உதவிடும் என்று கூறினார் தற்போது செயல்பாட்டில் உள்ள பழைய நடைமுறைகளுக்கு பதிலாக புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் தமது அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இத்தகைய அஞ்சலக வங்கிகள் மூலம் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகள் அரசு நல திட்ட உதவிகளை நேரிடையாக பெறுவது மற்றும் பல்வேறு பணபரிவர்த்தனைகளையும் மேற்கொள்ள முடியும் வேளாண் மற்றும் கல்வித்துறையின் வள்ச்சிக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் அனுப்பூர் ஊராட்சியில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் பூங்காவை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் நகரத்தில் கிடைக்கும் அனைத்து வசதிகளும் கிராமப்புறங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் உணவு உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவம் அவர் கூறினார் மக்களின் குறைகளை உடனுக்குடன் களைய வேண்டும் என்பதை லட்சியமாகக் கொண்டு அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சா் தெரிவித்தாா் சேலத்திலிருந்து கருமந்துறை செல்லும் வழியில் அருணா என்ற மலை கிராமத்தில் வசிக்கும் மலைவாழ் மக்களின் வீட்டிற்கு சென்று அவர்களின் வாழ்வாதாரம் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார் மலைவாழ் மக்கள் மேம்பாட்டிற்காக மாநில அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர்களிடம் தெரிவித்த முதலமைச்சர் அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டார் பின்னர் ஏற்காட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி திமுக சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம்சாட்டினார் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுடன் மாறி மாறி திமுக கூட்டணி வைத்துக் கொண்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தபடி பூலித்தேவரின் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்வீர்செல்வம் தெரிவித்தார்

மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைவருக்கும் சென்றடைவதற்கு ஊடகங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மாநில ஆஞநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மத்திய அரசின் நேர்மையான நோக்கம் நேர்த்தியான வளர்ச்சி என்ற கண்காட்சியை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக பேணுவதற்கு மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு வழங்கப்பட வேண்டும் என்றார் இதனால் உடல் நலம் பாதுகாக்கப்படுவதுடன் மருத்துவ செலவும் குறையும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் அனைவருக்குமான வளர்ச்சியை உள்ளடக்கிய திட்டங்களை மத்திய அரசு வடிவமைத்து செயல்படுத்தி வருவதாகக் கூறிய அவர் அனைத்து தரப்பு மக்களும் பயன் பெறுவதே அரசின் நோக்கமாகும் என்றார் இந்த ஐந்து நாள் கண்காட்சியில் சுயஉதவிக் குழுக்களின் அரங்குகளும் இந்தியன் ஆயில் நிறுவனம் மற்றும் மத்திய அரசின் புத்தக வெளியீட்டுப் பிரிவுகளும் உள்ளன தொடக்கவிழாவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஆர் ராஜகோபால் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குனர் திரு இ மாரியப்பன் கள விளம்பரத்துறை இயக்குனர் திரு எம் அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் விளம்பரம் மற்றும் காட்சிப் பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விரிவான தகவல்களைப் பெறவாம்

ஞாயிற்றுக் கிழமைகளில் இந்த நாட்கள் வருவதால் பொதுமக்கள் நேரடியாகச் சென்று உரிய படிவங்களில் இதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டும் அளவிற்கு முன்னேறியுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னை விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வேளாண் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் வரவாறு காணாத வளர்ச்சியை கண்டுள்ளதாகத் தெரிவித்தார் எந்தவொரு அரசியல் கட்சியும் பயங்கரவாதிகளுக்கு துணை போகக் கூடாது என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதைபொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மக்குளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பகவத் கீதை போதித்த கடமையின் சிறப்பையும் பயன் கருதாப் பணியின் உயர்வையும் மக்கள் மனதில் நிறுத்தி மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார் தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை தொழில் விரிவாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நகராட்சிகளில் உயர் மின் அழுத்த பாதைகளை புதைவட மின் பாதைகளாக மாற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இப்பணிகளை இன்று தொடங்கிவைத்துப் பேசிய அவர் சென்னை மதுரை திருச்சி கோவை மாநகராட்சிகளில் ஏற்கனவே இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் நிதிநிலைமைக்கு ஏற்ப மீதமுள்ள மாநகராட்சிகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்

தரும்புரி மாவட்டம் பென்னாகரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்

இந்நிகழ்ச்சியில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் பயனாளிகளுக்கு வழங்கினார் விளைபாட்டுச்செய்திகள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது குத்துச்சன்டை பிரிவில் அமித்பங்கலும் ஆடவர் இரட்டையர் ப்ரிட்ஜ் பிரிவில் பர்தன் சர்கார் இணையும் தங்கப்பதக்கங்களை வென்றனர் மகளிர் ஸ்குவாஷ் இறுதியாட்டத்தில் இந்தியா ஹாங்காங்கிடம் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கம் வென்றது ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது

ஆசியக் கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு ரோஹித் சா்மா கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளாா்